தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

குழுக் கூட்டம் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றது

இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கினார்

ஆஸ்திரேலியா வெற்றிபெறும் நிலையில் உள்ளது

வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவன வாரவிழாவில் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இதனைக் கருத்தில் கொண்டே குயசாா்பு இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளுக்கான முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

சா்வதேச சமுதாயம் இந்தியாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையையே இது உணர்த்துகிறது என்றும் அவர் கூறினார் உலகம் மீண்டும் ஒரு தொழில் புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகக் கூறிய பிரதமர் இதனை கருத்தில் கொண்டு நமது செயல்பாடுகள் அமைய வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பின் விருதினை டாடா நிறுவனத்தின் தலைவா் திரு ரத்தன் டாடாவுக்கு திரு நரேந்திரமோடி வழங்கினார்

ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் ஒருங்கிணைந்த படைகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் பாகிஸ்தான் தொடர்ந்து இத்தகைய செயல்களில் ஈடுபடுவது தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாத செயல்களை ஊக்குவிப்பதன் மூலம் இந்தியாவுக்கு எதிரான மறைமுகப் போரில் பாகிஸ்தான் ஈடுபடுவதாகவும் அவா் குற்றம்சாட்டினார்

விமானப்படையின் சிறப்பான செயல்பாடுகள் குறித்தும் திரு ராஜ்நாத்சிங் விரிவாக எடுத்துரைத்தார்

உத்திரபிரதேசத்தின் ராம்பூரில் கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் கண்காட்சியை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் சிறிய கைவினைக் கல்ஞர்கள் தங்கள் இல்லங்களிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கும் விற்பனை செய்வதற்கும் இந்த கண்காட்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் வறுமை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் சுயசாா்பு இந்தியா இயக்கத்தை எட்டுவதற்கு ஏதுவாக கிராமப்புற தொழில் துறை வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உள்ளூர் கைவினை கலைஞர்களின் உற்பத்திப் பொருட்கள் வெளிநாடுகளில் விற்பனை செய்யப்படும்போது அவா்களது வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு நிதின் கட்கரி கூறினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளே இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசுகளுடன் இணைந்து விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த நாடுகளைவிட நம் நாட்டில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதகாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு வசதிகளையும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

இந்த நோய் தொற்றினால் முழுவதும் புதிதாக நாடு பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குண்டைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார் திரு குலாம்நபி ஆஸா் திரு ஆனந்த் சா்மா திரு சிதம்பரம் திருமதி அமிபிகா சோனி மற்றும் பலர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

எடப்பாடியில் உள்ள பெரியசோரகை சென்றாய பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்த பின்னா் பிரச்சாரத்தை தொடங்கியதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார் திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தேர்தல் சிறப்புப் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி வருகிறார் சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் இவ்விரு கட்சிகளும் பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளன இதற்கிடையே சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தேர்தல் ஆணையத்தின் தலைமை செயலர் திரு உமேஷ் சின்ஹா தலைமையில் நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தும் தேர்தல் ஆணையக் குழுவினர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடனும் காவல்துறை அதிகாரிகளுடனும் காணொலி காட்சி வாயிலாக மேற்கொள்கின்றனர் செவ்வாய்கிழமை தேர்தல் ஆணையக் குழுவினர் தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடனும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களின் பலன்கள் குறித்து எடுத்துரைப்பதற்காக பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் விவசாயிகளுடன் இன்று கலந்துரையாடுகிறார்

புதுவையில் திடீரென்று வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்ட மின்துறை ஊழியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்குமாறு சென்னை உயா்நீதிமன்றம் மத்திய அரசுக்கும் புதுச்சோிக்கும் உத்தரவிட்டுள்ளது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு இது சத்யநாராயணன் திரு பொங்கியப்பன் அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

உத்திரபிரதேசத்தின் மின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான கடனுதவி ஒப்பந்தம் ஆசிய வளர்ச்சி வங்கி மத்திய அரசுக்கு இடையே கையெழுத்தாகியுள்ளது

ஊரகப் புதிதாக உருவாக்குவதற்கும் வலுப்படுத்துவதற்குமான திட்டங்கள் அம்மாநிலத்தில் மேற்கொள்வதற்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் திரு மொகாபத்ரா தெரிவித்தார் ரயில் பயணத்திற்கான முன்பதிவில் காத்திருப்போர் பட்டியல் நீக்கப்படுவதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது

இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றிபெறும் நிலையில் உள்ளது அடிலைடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்புக்கு ஒன்பது ரன் என்ற நேற்யை ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா அடுத்தடுத்து விக்கெட்களை பறிகொடுத்தது

அனைத்து வீரர்களும் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்களை பறி கொடுத்தனர்

உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்